மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இந்திய பயன்பாட்டிற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்க வல்லுநர் குழு பரிந்துரை செய்துள்ளது

வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார்

தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஒடிஷாவின் சம்பல்பூர் பகுதியில் ஐஐஎம் நிரந்தர வளாகம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஒடிஷா ஆளுநர் திரு கணேஷி லால் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் இதே போல் அதிகாரிகள் தொழில் துறையினர் கல்வியாளர்கள் மாணவர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணொலியில் பங்கேற்கின்றனர்

மின்சார சேமிப்பு வசதிகளுடன் கூடிய அதி நவீன கட்டமைப்புடன் ஐஐஎம் சம்பல்பூர் வளாகம் அமைக்கப்படவுள்ளது

பாரத் பயோடெக் நிறுவனமும் தனியாக தடுப்பூசியை தயாரித்துள்ளது

இதுகுறித்து இந்திய மருந்துகள் தலைமை கட்டுப்பாட்டு அமைப்பின் வல்லுநர் குழு நேற்று ஆய்வு நடத்தியதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அப்போது இந்தியா மற்றும் பிற நாடுகளின் தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் திறன் ஆகியவை குறித்த தரவுகளை அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சீரம் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்க பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

தடுப்பூசி செலுத்தப்படும்போது எந்தவொரு சிக்கலும் ஏற்படாமல் இருப்பதை உறுதிபடுத்துவதற்காக இந்த ஒத்திகை நடைபெறுகிறது

ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தது மூன்று இடங்களில் ஒத்திகை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதுதொடர்பாக புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது தடுப்பூசி போடுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அதிகாரிகள் பின்பற்றுவதை உறுதிபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் நிர்வாக அதிகாரிகளிடையே சரியான ஒருங்கிணைப்பு அவசியம் என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பணியின்போது உடல் ஊனம் ஏற்பட்டு தொடர்ந்து பணியில் இருப்போருக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை மூலம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எல்லைப்பாதுகாப்புப்படை மத்திய தொழில் பாதுகாப்புப்படை போன்றவற்றில் பணியாற்றும் மத்திய ஆயுத காவல்படை போன்றவற்றில் பணியாற்றும் இளம் வீரர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் ஒய்வூதியம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச தகுதி நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் உடல் அல்லது மருத்துவ காரணங்களால் பணியிலிருந்து ஓய்வுபெறும் பணியாளர்களுக்கு கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஏழு ஆண்டுகள் பணி முடிப்பதற்கு முன்பே உயிரிழக்கும் தொழிலாளியின் குடும்பத்திற்கும் ஐம்பது சதவீத ஊதியம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்காக ஒய்வூதிய விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் டாக்டர் ஐிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மிஸ்டு கால் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு பதிவு செய்வதற்கான வசதியை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார் புவனேஷ்வரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மிஸ்டு கால் மூலம் புவனேஷ்வர் நகரில் புதிய சமையல் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கான வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் இது டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு ஒரு உதாரணம் என்று கூறினார் மிஸ்டு கால் மூலம் புதிய இணைப்பு பெறும் வசதி ஒடிஷா மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கும் நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

இந்தியா பிரிட்டன் இடையேயான விமான சேவையை வரும் எட்டாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது

தில்லி மும்பை பெங்களூரு ஹைதராபாத் ஆகிய விமான நிலையங்களில் இருந்து மட்டும் விமானசேவை நடைபெறும்

இது தொடர்பாக மத்திய அரசுக்கு அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்ற மத்திய அரசின் வாக்குறுதி மீது தாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசுக்கும் விவசாயிகளுக்கும் மதிப்பளிப்பதாகவும் அவர்களின் தீவிர முயற்சிகளுக்கு தலைவணங்குவதாகவும் கல்வியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நேற்று மதுரை சென்ற அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார்

ஆப்கானிஸ்தானில் காபூல் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய தீவிரவாதிக்கு மரண தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இதற்கு சதி திட்டம் தீட்டிய முகமது அதிலுக்கு மரண தண்டனையும் மேலும் ஐந்து பேருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் பாதுகாப்பு கொள்கை தொடர்பாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்த எதிர்ப்பை செனட் சபை நிராகரித்துள்ளது

இதில் உள்ள சில அம்சங்களை நீக்க வேண்டும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார்

ஐ நா பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பினராக இந்தியா பொறுப்பேற்றுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு தற்காலிக உறுப்பினராக இந்தியா செயல்படவுள்ளது தற்போதைய புவி மற்றும் அரசியல் சூழலில் இந்தியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை வழங்கும் என்று முன்னாள் தூதர் அசோக் சஜ்ஜனார் தெரிவித்துள்ளார் ஐ நா பாதுகாப்பு சபையின் எதிர்கால கட்டமைப்புக்கு இந்தியா முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் மும்பை அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது